இந்தியா வருவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது நாட்டில் தொய்வுற்றிருக்கும் குறு சிறு மற்றம் நடுத்தர நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு முதலீட்டில் இயங்கும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் ஆதரவளிப்பது குறித்து அரசு ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் உலக சுற்றுச் சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பிரதமரின் ஜன் தன் திட்டப் பயணாளிகளுக்கு ஜூன் மாதத்திற்கான ஐநாறு ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது வந்தே பாரத் இயக்கத்தின் மூன்றாம் கட்டத்தின் கீழ் ஏர் இந்தியா விமான டிக்கெட் முன்பதிவு இன்று மாலை ஐந்து மணிக்குத் தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர் தீப் சிங் பூரி கூறியுள்ளார்

இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் ஏற்பாடு செய்திருந்த உலகளாவிய தடுப்பு மருந்து ஆய்வு உச்சி மாநாட்டில் காணொளி காட்சி மூலம் கலந்துகொண்டு அவர் பேசினார்

பாதிக்கப்ட்டுள்ள அனைத்து நாடுகளுடன் இந்தியாவும் ஒருமித்து நிற்பதாக அவர் தெரிவித்தார்

அவர்கள் அனைவரையும் கறுப்புப் பட்டியவில் வைத்திருப்பதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது பல்வேறு மாநில அரசுகள் தந்த தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் சுட்ட விரோதமாக மசூதிகளிலும் மத குருக்கள் விடுதிகளிலும் தங்கியிருந்ததாக தெரிவித்துள்ளது

நாட்டில் தொய்வுற்றிருக்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு முதலீட்டில் இயங்கும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் ஆதரவளிப்பது குறித்து அரசு ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

தோல் ஏற்றுமதி குழு பிரதிநிதிகளிடம் பேசிய அமைச்சர் ஆன்ரா புற நகர் கூட்டுச் சாலையில் தோல் பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடுகளை தருமாறு கேட்டுக் கொண்டார் இந்தக் தொகுப்பு திட்டங்கள் மூலம் பொலிவுறு நகரங்கள் பொலிவுறு கிராமங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்த முடியும் என்று அவர் கூறினார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தனியார் விமானங்களைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறினார் இறக்குமதிகளை குறைத்துக் கொள்ளவேண்டும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

நோய்த் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சமுக இடைவெளியைப் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் உலக சுற்றுச் சசூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சுற்றுச் சசூழல் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காகவும் சுற்றுச் சூழலைப் பாதுகாக்கவும் இந்த நாளைக் கொண்டாட ஐ நா முடிவு செய்தது உயிரி பன்முகத் தன்மை இந்நாளின் கருப் பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் சுற்றுச் சூழல் தினம் நகரப் பகுதிகளில் வனப்பகுதிகளை அமைப்பது என்ற கருத்தை வலியுறுத்துகிறது மத்திய கற்றுச்சூழல் நாள் கொண்டாட்டங்களை காலை ஒன்பது மணிக்குத் பிரதமா் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இத்தினத்தன்று நகரங்களில் பன்முக உயிரினங்களைப் பாதுகாக்க வேண்டும் என்றும் நாட்டின் உயிரி ஆதாரங்களைப் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் அனைவரும் மரக்கன்றுகளை நடவேண்டும் என்றும் வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமரின் ஜன் தன் திட்டப் பயணாளிகளுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் ஐநூறு ரூபாய் செலுத்தப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது இம்மாதம் பத்தாம் தேதிக்குப் பின்னர் பயணாளிகள் அதனைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அரசு கூறியுள்ளது

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த இக்குழுவின் தலைவர் திரு ராஜேந்திர ரத்னு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அரியலூர் மற்றும் கடலூரில் தாங்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகக் கூறினார் இந்த மாவட்டங்களில்தான் நோய் தொற்றின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு ராஜேந்திர ரத்து தெரிவித்தார்

இது தொடர்பாக அந்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது புதிய தொழில் முதலீடுகளுக்கு சிறப்பான ஆதரவு வழங்கப்படும் என்றும் தேவைகளுக்கு ஏற்ப ஊக்கச் சலுகைகளும் அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சா் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா்

கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி நடப்பு ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையிலான காலத்திற்கு இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான திட்டத்தை விரைந்து செயல்படுத்துமாறு மத்திய அரசு தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த திட்டம் உரிய காலத்தில் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் திரு கஜேந்திரசிங் தெரிவித்துள்ளார்

ஹர் தீப் சிங் பூரி கூறியுள்ளார்